எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அஇஅதிமுக அரசை எதிர்த்து வாக்களித்த திரு

அஇஅதிமுக சுட்டமன்ற உறுப்பினர்கள்மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்

என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

சுற்றுப் போட்டிக்கு தில்லி அணி தகுதி பெற்றுள்ளது மக்களவைத்தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் தேர்தல் நடைபெறவுள்ள பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஹரியானா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் குருஷேத்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் உலக அரங்கில் இந்தியாவை மாபெரும் சக்தியாக உருவாக்கவேண்டும் என தாம் விரும்புவதாக கூறினார்

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஜார்கண்ட் மற்றும் மத்தியப்பிரதேச மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்தியப்பிரதேசத்தில் உள்ள பிந்த் தொகுதியில் பேசியபோது பணமதிப்பிழப்பு மற்றும் ரஃபேல் ஒப்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசை கவிழ்ப்பதற்காக திமுகவும் அமுகவும் கூட்டு சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது தலைமையிலான அரசை கவிழ்க்க திமுகவுடன் சேர்ந்து சட்டப்பேரவையில் வாக்களிப்போம் என்று அமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு தங்க தமிழ்ச்செல்வன் கூறியிருப்பதிலிருந்து திமுகவுடன் அக்கட்சிக்கு உள்ள தொடர்பு தெரியவந்துள்ளதாக கூறினார்

இதனிடையே கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமுக கட்சியின் பொதுச்செயலாளர் திரு

திமுகவுடன் தங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் அஇஅதிமுக அரசை எதிர்த்து வாக்களித்த திரு

க ஸ்டாலின் வினவியுள்ளார்

முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்ற மனுவை மட்டுமே ஆளுநரிடம் அவர்கள் அளித்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

தேர்தல் முறைகேடு மற்றும் விதிமீறல்கள் குறித்த புகார்கள்மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி களிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை குறைந்து வருவதாக தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பிஜேபிக்கு ஆதரவாக உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

முன்னதாக நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு

ராசாமணி கூறியிருக்கிறார்

முன்னதாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் உதவி அலவலர்களுக்கு கணினி மூலம் பணிஒதுக்கீடு செய்யும் பணி தேர்தல் பொதுப்பார்வையாளர் திரு அருண்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் ஏதுமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உ எதிராக மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வில் நேற்று ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜென்ரல் துஷார் மேத்தா இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று முறையிட்டார் அதனை ஏற்றுக் கொண்ட தலைமை நீதிபதி மனுவாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார் இதற்கிடையே இந்த வழக்கில் தங்களை கேட்காமல் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கக் கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குத் தொடுத்த புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கேவியேட் மனுவை தாக்கல் செய்துள்ளார்

தற்போது இவர்களை சிபிசிஐடி காவல்துறையினர் தங்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருவதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி இளவழகன் கூறினார் இதையடுத்து அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் இதற்கிடையே குழந்தை விற்பனை தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று தங்கள் விசாரணை தொடங்கினர் அனுஆயுத திட்டத்தை கைவிடக்கோரி வடகொரியாவுக்கு தொடர்ந்து நிர்பந்தம் அளிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு நான்குநாள் பயணமாக இன்று வியட்நாம் தலைநகர் ஹனாய் செல்கிறார் கர்நாடக மாநில முதலமைச்சராக தாம் பொறுப்பேற்க வாய்ப்பே இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியிருக்கிறார் திமுக முன்னாள் அமைச்சர் திரு

சென்னை விமான நிலையத்திற்கு கொழும்பு வழியாக வந்த மலேசிய விமானத்தில் பயணம் செய்த பெண் ஒருவரிடமிருந்து ஒரு கிலோ தங்கமும்

இறுதிப்போட்டிக்கு ஏற்கனவே மும்பை இண்டியன்ஸ் அணி தகுதி பெற்ற நிலையில் நேற்று எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் நடைபெற்றது

எழு ஆண்டுகள் கழித்து ப்ளே ஆப் கற்றுக்கு தகுதி பெற்ற தில்லி அணி நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிச் கற்று ஆட்டத்தில் சென்னை அணியை எதிர்கொள்கிறது இந்தப் போட்டியில் வெற்றிபெறும் அணி இறுதிப் போட்டியில் மும்பை அணியை எதிர்த்து விளையாடும்